மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு சட்டம் இயற்ற குழு அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதி மன்றம் உத்தரவிட்டுள்ளது

நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார்

நோய் தொற்றை துவக்க நிலையிலேயே கண்டு அறிந்து சிகிச்சை அளிப்பதற்கும் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த ஆய்வு மையங்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும்

இந்த விமானங்கள் வரும் புதன்கிழமை இந்தியா வந்தடையும்

இந்நிலையில் இன்று இந்த வழக்குகளில் தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி திரு

சாஹி நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் அனைத்தும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் மாணவர்களின் குறைந்தபட்ச தகுதியை மத்திய அரசும் இந்திய மருத்துவ கவுன்சில் தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர்

ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் கலாமின் குடும்பத்தினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு

இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தேசத்தை முன் நின்று பாதுகாப்பதில் சிஆர்பிஎப் வீரர்கள் அளப்பறிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் துணிச்சல் மிக்க சிஆர்பிஎப் வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு

கந்தசாமி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் மக்களுக்கு நல்லது செய்வதாக கண்ணாமூச்சிக் காட்டிவிட்டு முழுமையாக ஏமாற்றி விட்டது என்று பிஜேபி சட்டமன்ற உறுப்பினரும் மாநிலத் தலைவருமான திரு சாமிநாதன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒட்டுமொத்த மக்கள் விரோத அரசாக காகித பூரணமாக ஒன்றுக்கு உதவாத பட்ஜெட்டால் மாநிலத்திற்கும் மாநில மக்களுக்கும் எந்த பயனும் இல்லை என்று கூறிய அவர் மக்கள் வெறுப்பை சம்பாதித்ததே காங்கிரஸ் முதல்வருக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார்

முதல் நாளான இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இணையதளம் மூலம் அவரது வீட்டில் இருந்தே யாகத்தில் கலந்து கொண்டு இறைவனை வழிப்பட்டார்

மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு சட்டம் இயற்ற குழு அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதி மன்றம் உத்தரவிட்டுள்ளது